வாத்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து பேச்சுவாா்த்தை நடத்தியுள்ளாா்

அஞ்சலி செலுத்துகிறது தில்லி செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள சுபாஷ் சந்திரபோஸ் அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திரமோடி திறந்து வைக்கிறார்

உள்ள மெக்லீன் பார்க்கில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா மொரிஷியஸ் இடையிலான இருதரப்பு வாத்தகம் மற்றும் முதலீடுகளை அதிகரிப்பதுக் குறித்து பிரதம் திரு நரேந்திரமோடி மொரிஷியஸ் பிரதம் திரு பிரவிந்த் குமார் ஜெகநாத்துடன் பேச்சுவார்தை நடத்தியுள்ளார்

இருநாடுகளுக்கும் இடையிலான அனைத்து ஒத்துழைப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின்போது ஆய்வு செய்யப்பட்டகடன் இருதரப்பு ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவரும் வளர்ச்சி திட்டங்கள் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல்சார் வளங்களைப் பொருளாதார வளர்ச்சிக்குப் பயன்படுத்தம் நீலப்பொருளாதாரத்தை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டது அத்துடன் ஆப்பிரிக்கப் பிரச்சனையில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது முன்னதாக வெளிநாடுவாழ் இந்தியர் மாநாட்டை தொடங்கி வைத்தப் பேசிய பிரதமர் திரு நரேந்திடி மோடி இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தித் துறையில் வெளிநாடுவாழ் இந்தியா்கள் அதிக அளவில் பங்கேற்க வருமாறு அழைப்பு விடுத்தார் தங்களது முன்னோர்கள் வாழ்ந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுமாறும் வெளிநாடுவாழ் இந்தியர்களை அவர் கேட்டுக்கொண்டார் இந்த மாநாட்டில் பேசிய மொரிஷியஸ் பிரதமா் ஜெகநாத் பிரதமா் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியாவில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒடுக்கப்பட்ட பிரிவினரின் முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் பாராட்டுத் தெரிவித்தாா் புதிய இந்தியாவைப் படைப்பதில் வெளிநாடுவாழ் இந்தியா்களின் பங்களிப்பு என்பது இந்த ஆண்டு வெளிநாடுவாழ் இந்தியர் மாநாட்டின் மையக்கருத்தாகும் மொரிஷியஸ் பிரதம் திரு ஜெகநாத் இன்று குடியரகத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்தை சந்திக்க உள்ளா்

இந்த வெளிநாடுவாழ் இந்தியா் மாநாட்டில் ஐந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோா் பங்கேற்றுள்ளனா் இன்று மாநாட்டின் கடைசி மற்றும் இறுதிநாளாகும் மாநாட்டின் முதல் நாள் இளையோர் வெளிநாடுவாழ் இந்தியர் மற்றும் உத்தரப்பிரதேச வெளிநாடுவாழ் இந்தியர் தினமாகவும் கொண்டாடப்பட்டது இரண்டாம் நாளான நேற்று பிரதமர் நரேந்திரமோடி மாநாட்டை முறைப்படி தொடங்கி வைத்தார் முதன்முறையாக இந்தியாவின் கலாச்சார மற்றும் ஆன்மீக தலைநகராக கருதப்படும் வாரணாசியில் மூன்று நாட்களுக்கு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதிய இந்தியாவைப் படைப்பதில் வெளிநாடுவாழ் இந்தியர்களின் பங்களிப்பு என்பது இந்த ஆண்டு மாநாட்டின் மையக்கருத்தாக உள்ளது மாநாட்டில் பங்கேற்றுள்ள பிரதிநிதிகள் கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக நாளை பிரயாக்ராஜ் செல்ல உள்ளனர்

ஆக்ரா மற்றும் மதராவில் கங்கை சீரமைப்பிற்கான ஆறு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சா் திரு நிதின் கட்கரி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

இதில் இரண்டு திட்டங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்புத் திட்டங்கள் ஆகும் வெளிநாடுவாழ் இந்தியர் மாநாட்டில் பங்கேற்ற விருந்தினர்களை வரவேற்பதற்காக பிரயாக்ராஜில் கும்பமேளா நடைபெறும் இடத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளது வராணாசியில் நடைபெறும் மூன்றுநாள் மாநாட்டில் பங்கேற்றுள்ள விருந்தினா்கள் நாளை கும்பமேளாவில் பங்கேற்க உள்ளனர் அவர்கள் பேருந்துகள் மூலம் பலத்த பாதுகாப்புடன் பிரயக்ராஜ் அழைத்து செல்லப்பட உள்ளனர்

ஆதிகேசவலு ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது

எனவே அதற்குள் அங்கு தேர்தல் நடத்துவது குறித்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அளித்த பதில் மனுவை நீதிபதிகள் ஏற்றுக் கொண்டு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர்

நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவப் படத்திற்கு தலைவர்கள் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளனர் இந்நாளைக் குறிக்கும் வகையில் தில்வி செங்கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அருங்காட்சியகத்தை பிரதமா் திரு நரேந்திர மோடி திறந்து வைக்க உள்ளாா் நேதாஜி மற்றும் அவரது இந்திய தேசிய ராணுவத்தின் வரவாற்றை சித்தரிக்கும் பல்வேறு கலைப்பொருட்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற உள்ளன

பால் சக்தி புரஸ்கார் மற்றும் பால் கல்யாண் புரஸ்கார் ஆகிய இரண்டு பிரிவுகளாக இந்த விருது வழங்கப்பட்டது

மாதவ் லவ்கரே ஈகா தீக்ஷித் சிவாங்கி பதக் நிஷாந்த் தன்கர் மற்றும் நிகில் ஜித்தூரி உள்ளிட்ட குழந்தைகள் விருது பெற்றனர் பால் கல்யாண் புரஸ்கார் விருது இரண்டு தனிநபர் மற்றும் மூன்று அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டது

பிரபல குஜராத்தி கவிஞர் சிதான்சு யஸ் சந்திராவுக்கு

வகார் என்ற தலைப்பிவான அவரது குஜராத்தி கவிதை தொகுப்பிற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்படுகிறது கே கே பிரில்லா அறக்கட்டளை ஆண்டுதோறும் இந்த விருதை வழங்கி வருகிறது

நேற்று மாலை புது தில்லியில் நடைபெற்ற விழாவில் பிரபல இயக்குநர் புல்சாத் இந்த விருதை வழங்கினார் மின்னு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளதாக கணினி நிபுணர் என்று கூறிக்கொள்ளும் ஒருவா் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்திய தேர்தல் ஆணையத்தின் தொழில்நட்ப வல்லுநர்கள் குழு திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்திய தோதல் ஆணையத்தால் பயன்படுத்தப்படும் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பொது மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில்தான் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் முறைகேடு செய்ய வாய்ப்பில்லை என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் கம்பியில்லா தொலைத்தொடர்பு முறையில் ரேடியோ அலைவரிசைகளுடன் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களை இணைக்கும் தொழில்நுட்பம் ஏதும் அதில் இல்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டள்ளது வாக்குப்பதிவு எந்திரங்கள் முறையாக செயல்படுகிறதா என்று அவ்வப்போது மின்னணு பரிசோதிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்களைத் தயாரிக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இந்திய மின்னணுக்கழக தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் வாக்காளா்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யக்கூடிய வி வி பேட் எந்திரங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தர நடைமுறைகளின்படி தான் தயாரிக்கப்படுவதாக கூறியுள்ளனர் எனினும் மற்ற எந்திரங்களைப் போல மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களிலும் சில குறைப்பாடுகள் காரணமாக அவற்றின் செயல்பாட்டில் பாதிப்பு ஏற்படலாமே தவிர முறைகேடு செய்ய வாய்ப்பில்லை என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது ஜகா்த்தாவில் நடைபெறும் இந்தோநேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து கிடாம்பி ஸ்ரீகாந்த் மற்றும் சாய்னா நேவால் உள்ளிட்ட இந்திய வீரர் வீராங்கணைகள் பத்து பேர் பங்கேற்கின்றனர்

பாருப்பள்ளி காஷ்யப் சாய்பிரனீத் மற்றும் சுபாங்கள் தே உள்ளிட்டோரும் இன்று தமது முதல் சுற்று ஆட்டங்களில் விளையாட உள்ளனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் மனு ஆத்ரி மற்றும் சுமித் ரெட்டி இணையும் களம் இறங்குகின்றனர்